இந்தியாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்திக்கிறார் பல்வேறு துறைகளில் இருநாடுகளும் உடன்பாடுகளை ஏற்படுத்துகின்றன ஊரகப்பகுதிகளில் வாழும் ஏழை மக்களுக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின்கீழ் இரண்டு கோடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவில் விமானத்துறை மற்றும் இதர துறைகளில் முதலீடு செய்யுமாறு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார்

இந்தியாவிற்கு முதல் முறையாக அரசு முறைப்பயணமாக வந்துள்ள இளவரசரை பிரதமர் நேரில் சென்று வரவேற்றார் இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இளவரசர் இந்தியாவும் சவுதி அரேபியாவும் நட்புணர்வை தொடர வேண்டும் என்று கூறினார் இருநாடுகளின் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு உடன்பாடுகளை செயல்படுத்த விரும்புவதாக அவர் கூறினார் பாதுகாப்பு எரிசக்தி வர்த்தகம் முதலீடு உள்கட்டமைப்பு ரானுவம் போன்ற துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் கையெழுத்திடப்படும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்

அதிகரித்துவரும் தொழில்நுட்ப மேம்பாட்டு காலத்தில் கற்றுச்சூழலை பாதுகாப்பதும் தூய்மையான எரிசக்தியை உற்பத்தி செய்வதும் கடினமாகியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர் கற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு விரிவான கொள்கை வடிவமைக்கப்படுவது அவசியம் என்றார் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் மின்சக்தி கிடைப்பதற்கு அரசு அர்ப்பணிப்படன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் பாரிஸ் கற்றுச்சூழல் உடன்பாட்டின்படி கார்பன் வாயுக்களை வெளியிடுவதை குறைப்பதற்கு அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்

நீண்டகால நிலைத்த எரிசக்தி உற்பத்திக்கு வித்திடும் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் தூய்மையான எரிசக்தியை உற்பத்தி செய்யவும் சுத்தமான தண்ணீர் கிடைக்க வகை செய்வதும் அவசியமாகும் என்றார் ஊரகப்பகுதிகளில் வாழும் ஏழை மக்களுக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின்கீழ்

இத்திட்டத்தில் கூடுதல் அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இத்திட்டத்தை பரவலாக்கவும் அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளது

மின்னணு கட்டமைப்பு சாதனங்களை உருவாக்கவும் இந்தியாவை உலக தரத்திற்கு கொண்டு செல்லவும் தேசிய கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது

மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒய்வூதியதாரர்களுக்கும் மூன்று சதவீத அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த கண்காட்சியில் இந்தியா விமாளப்படையின் பல்வேறு தரப்பட்ட விமானங்கள் சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றன விமான உற்பத்தி நிறுவனங்கள் பாதுகாப்புத்துறையில் முதவீடு செய்வதற்கான ஆவோசனைகள் இந்த கண்காட்சியில் ஒரு பகுதியாக நடைபெறும் தனூஷ் ரக நவீன துப்பாக்கிகளை உற்பத்தி செய்வதற்கான உத்தரவு இந்திய ரானுவத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக தளவாட உற்பத்தி நிறுவனம் கூறியுள்ளது மேக் இன் இந்தியா திட்டத்தின்கீழ்

சரக்கு மற்றும் சேவைவரிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்தக்கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி காணொலி காட்சி மூலம் உரையாடுகிறார் ரியல் எஸ்டேட் மற்றும் லாட்டரி ஆகியவற்றில் சமச்சீரான சரக்கு மற்றும் சேவைவரியை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக இந்தக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று தென்கொரியா புறப்படுகிறார் இருநாடுகளிடையே நீண்டகாலமாக நட்புணர்வும் புரிந்துணர்வும் நெருக்கமும் அதிகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது தமது பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு மூன் னை சந்திக்கிறார் வர்த்தகம் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் இருநாடுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தவுள்ளதாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் தலைவர் திரு அனில் அம்பாளி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார்

இதனை செலுத்தாதபட்சத்தில் அவர்களுக்கு மூன்று மாத காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் எஃப் நரிமன் மற்றும் நீதிபதி விளித் சரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சலப்பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்கள் அமைக்கப்பட்ட தினமான இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து கூறியுள்ளார் இத்தொடர்பான ட்விட்டர் பதிவில் இயற்கை அழகு நிறைந்த செழுமையான பண்பாடு கொண்ட இந்த மாநிலங்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் மதிப்புமிக்கவையாகும் என்று கூறியுள்ளார் மிசோரம் மாநிலம் வளர்ச்சிப்பாதையில் தொடர்ந்து செல்வதற்கு அவர் தமது வாழ்த்துக்களை கூறியுள்ளார் நிதி மோசுடி தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு திரு ராபர்ட் வத்ரா இன்று மீண்டும் ஆஜரானார்

காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் திரு வத்ரா இரண்டாவது முறையாக இம்மாதம் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு தில்லி நீதிமன்றம் திரு ராபர்ட் வத்ராவுக்கு உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குவ்பூஷன் ஜாதவின் வழக்கை ஒத்திவைக்குமாறு பாகிஸ்தான் விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்க சர்வதேச நீதிமன்றம் மறுத்துவிட்டது த ஏஹில் திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையின்போது பாகிஸ்தான் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது பாகிஸ்தானின் தரப்பில் வாதாடும் தற்காலிக நீதிபதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதை காரணம்காட்டி அந்நாடு விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்க சர்வதேச நீதிமன்றம் மறுத்துள்ள நிலையில் விவாதம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புல்வாமா தீவிரவாத தாக்குதல் மிகவும் கொடுமையானதாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனல்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு நடத்தியுள்ள இந்த தாக்குதல் தொடர்பாக விரைவில் அறிக்கை வெளியிடவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது வெளியுறவுத்துறையின் துணை செய்தித்தொடர்பாளர் திரு ராபர்ட் பலாடினோ இவ்வாறு கூறியுள்ளார் இந்தியாவிற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதி அமைப்பிள் தலைவர் மசூத் அசார் மீது ஐ நா தண விதிக்கக்கோரி பிரான்ஸ் அரசு வலியுறுத்தும் என்று அந்நாட்டு அதிபருக்கான ஆலோககர் திரு பிலிப் எட்டியன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்தபின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது அசாரை சர்வதேச பயங்கரவாதி என்ற பட்டியலில் ஐ நா இணைக்க வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பிரான்ஸும் இணைந்துகொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்